திருத்தத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது

திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ அறிக்கை கூறுகிறது

உறவுகளை துண்டிப்பதாக அந்நாடு அறிவித்துள்ளது

மாநிலங்களவையில் இன்று இந்த மாசோதா சில திருத்தங்களுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது

நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளை ரத்து செய்யும் உத்தேசும் இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சள் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அவர் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கு சுங்கக் கட்டணம் பேருதவியாக உள்ளது என்று தெரிவித்தாா் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக ஆன்லைனில் முன்கூட்டியே கட்டணம் செலுத்தி செல்வதற்கான தனி வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த வன்முறைகளைத் தடுக்க போதிய சுட்டங்கள் இல்லாததால் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் திரு மல்லிகார்ஜூன கார்கே தெரிவித்தார்

குவகாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் அதுல் போரா செயல் தலைவர் கேசாப் மகந்தா ஆகியோர் பிழைகள் இல்லாத கணக்கெடுப்பை உறுதி செய்ய கணக்கெடுப்பு பட்டியலில் உள்ள பெயர்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார் இந்தப் பட்டியலில் வெளிநாட்டவரின் பெயர் ஒன்றுகூட இடம்பெறக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தேசிய கணக்கெடுப்பு பதிவுத்துறை ஒருங்கிணைப்பாளரை அவர்கள் நேரில் சந்தித்து இதுதொடர்பாள மனு ஒன்றையும் அளித்தனர் பட்டியலில் தவறாக இடம் பெற்றுள்ள வெளிநாட்டவர் பெயர்களை கண்டுபிடித்து நீக்கி உடனடியாக அவர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர் அசாம் ஒப்பந்தத்தின் உயிர் நாடியாக தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவேடு உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறுவதை தாங்கள் வரவேற்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு காப்பகமும் தனியார் மற்றும் தன்னார்வ அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று கூறினார் இந்த காப்பகங்களுக்கான கட்டடங்களை அரசு ஒதுக்கித் தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மாநிலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அடைக்கப்படுவார்கள் என்றும் திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார் இதனிடையே முசாபர்பூர் சும்பவம் குறித்து சிபிஐ மேற்கொள்ளும் புலன்விசாரணை நீதிமன்றத்தின் கண்காணிப்பின்கீழ் நடைபெறுவதற்கு பாட்னா உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த விசாரணை தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு தலைமை நீதிபதி திரு ராஜேந்திரமேனன் சிபிஐ க்கு உத்தரவிட்டுள்ளார்

காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் மீனா இதை உறுதி செய்தார் நம்பத்தகுந்த தகவல் கிடைக்கப் பெற்றதையடுத்து

வெடிசாதன பொருட்கள் மற்றும் ஆயுதங்களையும் அவர்கள் கைப்பற்றினர் அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் அபிஷேக் மீனா கூறினார்

ரியாதில் இருந்து புதுதில்லி வந்தபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் மற்றும் ஒரு கஷ்மீர் தீவிரவாதியை இரண்டு இந்தியாவிற்குள் ஊடுருவ செய்யும் நடவடிக்கையை ஷேக் அப்துல் நையீம் அந்த தீவிரவாத அமைப்பின் ரஹ்மான் கட்டுப்பாட்டிலேயே மேற்கொண்டதாகவும் என் ஐ ஏ கூறியுள்ளது

இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளை செயல்படுத்தி அவற்றிற்கு நிதியுதவி செய்துவந்த ரஹ்மானுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாகவும் தேசிய புலனாய்வு முகமை கூறியுள்ளது

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விளீத் சரண் உத்தராகண்ட் தலைமை நீதிபதி கே எம் ஜோசுப் ஆகியோருக்கு நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இவர்கள் மூவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்தார்

மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவரது முக்கிய உறுப்புக்களை செயல்பட வைப்பது சவாலாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது

இதனிடையே திரு கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவமனையில் உள்ளனர்

விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் விளையாட்டிற்கென பாடவேளை இடம்பெறுவது கட்டாயமாக்கப்படுவதாக தெரிவித்தார் விளையாட்டை மேம்படுத்த மேலும் பல நடவடிக்கைகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் எடுத்து வருவதாகவும் திரு ரத்தோர் கூறினார் கேரள மாநிலத்தில் அரசியல் வன்முறைகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் திருவனந்தபுரத்தில் கேரள சுட்டப்பேரவையின் வைரவிழா கொண்டாட்டத்தையொட்டி ஜனநாயக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் அரசியல் சாசனத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறினார் ஆக்கப்பூர்வமான விவாதம் பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது அவையின் கண்ணியத்தை காப்பது ஆகியவை ஜனநாயகத்தின் அம்சங்களாகும் என்று அவர் தெரிவித்தார் தரதிருஷ்டவசமாக கேரள மாநிலத்தின் சில பகுதிகளில் அரசியல் வன்முறை நடந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார்

இதனையடுத்து கனடா வுடனான புதிய வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை நிறுத்தி வைப்பதாக சௌதி அரேபியா அறிவித்துள்ளது அந்நாட்டு அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கனடாவின் தூதர் உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவதாகவும் சௌதி அரேபிய தூதர் கனடாவில் இருந்து உடனடியாக திரும்ப அழைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது